வளர்ச்சி எளிமை மற்றும் வெளிப்படைத் தன்மையை சரக்கு சேவை வரி கொண்டுவந்துள்ளதாக பிரதமர் திரு

சேலம் பசுமை வழி சாலை திட்டம் எரிபொருள் சிக்கனம் மற்றும் பொருளாதார சேமிப்பிற்கு வழிகோலும் என்று முதலமைச்சர் திரு

உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் கால் இறுதிக்கு முந்தைய சுற்றில் ஸ்பெயின் ரஷ்யாவையும் குரேஷியா டென்மார்க்கையும் இன்று எதிர்கொள்கின்றன

இந்நிகழ்ச்சியில் பேசிய பெருநிறுவன விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் திரு

சவுத்ரி நாட்டில் உள்ள கறுப்பு பணத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை அரசு தொடர்ந்து மேற்கொள்ளும் என்றார் இந்நிகழ்ச்சியில் தொலைதொடர்புத் துறை இணை அமைச்சர் திரு மனோஜ்சின்ஹா உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

இந்நிகழ்ச்சியில் பேசிய நிதித்துறை செயலர் திரு

சரக்கு சேவைவரி வளர்ச்சி எளிமை மற்றும் வெளிப்படைத்தன்மையை நாட்டின் பொருளாதாரத்தில் கொண்டுவந்துள்ளதாக பிரதமர் திரு

சரக்கு சேவைவரி அமல்படுத்தப்பட்டதன் ஓராண்டு நிறைவையொட்டி ட்விட்டரில் அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச்செய்தியில் வர்த்தகத்தை முறைப்படுத்தி உற்பத்தியை மேம்படுத்துவதன்மூலம் வர்த்தக நடைமுறைகளை எளிமையாக்க ழடியும் என்றார் மேலும் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் இந்த சரக்கு சேவைவரியின் மூலம் பயன்பெற்று வருவதாக கூறினார் இந்நிகழ்ச்சியில் மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் திரு சிவ்பிரதாப் சுக்லா உள்ளிட்டோர் கலந்துகொண்டுள்ளனர்

டாக்டர்

மாநில மற்றும் மாவட்ட உள்நாட்டு உற்பத்தியை கணக்கிடுவதற்கு திருத்தப்பட்ட வழிகாட்டுதல்களுக்கான கருத்துக்கள் வரையறைகள் தரவு மாநாடு தரவு ஆதாரங்களை திரட்டுதல் உள்ளிட்ட பணிகளை இக்குழு கண்காணிக்கும்

வேளாண் மீன்வளம் மற்றும் கால்நடை உற்பத்தி பொருட்களின் போக்குவரத்திற்கான உரிமங்களை ரத்து செய்தததை தொடா்ந்து இந்நடவடிக்கை மத்திய கப்பல்துறை அமைச்சர் திரு

வழங்கப்பட்டிருந்த ஏற்கனவே காலஅவகாசம் நேற்றிரவுடன் முடிவடைந்ததையடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது

தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் மற்றும் காவல்துறையினர் மீட்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்

நரேந்திரமோடி தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் மேலும் காயமடைந்தவர்கள் விரைவில் நலம் பெற வேண்டுமென்று தாம் இறைவனை பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளார் ராஜ்நாத்சிங் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்யும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு

அம்மாநில ஆளுநர் திரு

ஓராவிடம் தொலைபேசியில் தொடர்புகொண்டு பேசிய அவர் வெள்ள பாதிப்பு குறித்து கேட்டறிந்தார்

அம்மாநிலத்தில் அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற மற்றும் சட்டப்பேரவை தேர்தல்கள் நடைபெற உள்ள நிலையில் அம்மாநில தேர்தல் பொறுப்பாளர்களுடன் அவர் ஆலோசனை மேற்கொள்கிறார்

எடப்பாடி கே

தமிழகத்தின் அனைத்து முக்கிய சாலைகளும் நவீனப்படுத்தப்பட உள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் மற்றும் மாநில அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர் காவிரி மேலாண்மை காவிரி மேலாண்மை ஆணையத்தின் முதல் கூட்டம் புதுதில்லியில் நாளை நடைபெறுகிறது இந்த ஆணையத்தின் தலைவர் மசூத் ஹுசைன் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் ஆணையத்தின் செயல்பாடுகள் அணை பராமரிப்பு நீர் இருப்பு கணக்கீடு உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து முக்கியமாக ஆலோசிக்கப்பட உள்ளது

பெங்களூருவில் நேற்று முதலமைச்சர் திரு குமாரசாமி தலைமையில் நடைபெற்ற அனைத்துக்கட்சி கூட்டத்தில் இம்முடிவு எடுக்கப்பட்டது நாளை நடைபெறும் காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் கா்நாடக பிரதிநிதி ராக்கேஷ் சிங் பங்கேற்று தங்களது எதிர்ப்பை தெரிவிப்பார் என்று அம்மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு

கும்பாபிஷேகம் அமைச்சர்கள் திருச்சி மாவட்டம் சேந்தமாங்குடி அருள்மிகு விநாயகர் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ பாலகுருநாத சமேத அங்காள பரமேஸ்வரி அம்மன் நூதன ஆலய மஹா கும்பாபிஷேகம் இன்று வெகுவிமரிசையாக நடைபெற்றது இதில் மாநில அமைச்சர்கள் திரு வெல்லமண்டி என் நடராஜன் திரு சேவூர் எஸ் ராமச்சந்திரன் திருமதி

வளர்மதி உள்ளிட்டோர் கலந்துகொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்

இந்நாளையொட்டி வெளியிட்டுள்ள வாழ்த்துச்செய்தியில் மனிதகுலத்திற்கு உதவும் உன்னத தொழில்களில் மருத்துவம் மிக முக்கியபங்கு வகிப்பதாகவும் இந்திய மருத்துவர்கள் ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளில் முன்னிலை வகிப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்துள்ளார் நாமக்கல் வாய்ஸ் பிரதமரின் பயிர்க்காப்பீட்டு திட்டம் நாமக்கல் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது

சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு இன்று நடைபெறுகிறது

குருவாயூர் சென்னை சென்னை விழுப்புரம் இடையேயான ரயில் நேரங்களில் மாற்றங்கள் செய்தும் மேல்மருவத்தூர் விழுப்புரம் இடையேயான ரயில் சேவைகளை ரத்துசெய்தும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது

இருவரி கோவை மாவட்டத்தில் தேசிய அளவிலான கைத்தறி நெசவாளர்கள் கணக்கெடுப்பு பணி நடைபெற்று வருவதால் இம்மாவட்டத்தை சேர்ந்த நெசவுத் தொழிலாளர்கள் தங்களது பெயரை பதிவு செய்துகொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு

கால்பந்து ரஷ்யாவில் நடைபெறும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் இரவு ஏழரை மணிக்கு ஸ்பெயின் ரஷ்யாவையும் டென்மார்க்கையும் எதிர்கொள்கின்றன முன்னதாக